நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார்

எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்

அயோத்தியில் ராம்ஜென்ம பூமியில் புதிதாக ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன இதன் காரணமாக அயோத்தி நகரமே விழாக் கோலம் பூண்டுள்ளது நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிக்கென நாட்டின் பல்வேறு கோவில்களில் இருந்து புனித மண் மற்றும் புனித நீர் அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதைத் தவிர தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இருந்தும் முக்கியமான ஆறுகள் அனைத்திலும் இருந்தும் புனித நீர் அயோத்திக்கு வந்த வண்ணம் உள்ளன கொண்டு வரப்பட்டுள்ளன தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உறுதி அளித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மும்மொழிக் கொள்கை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என தெளிவுபடுத்தியுள்ளார் மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி இடம் பெற்றிருப்பது வேதனையையும் வருத்தத்தையும் அளிப்பதாகக் குறிப்பிட்டுள்ள அவர் ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறு பரிசீலனை செய்து அந்தந்த மாநிலங்கள் தங்களின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுத்திக் கொள்ள அனுமதிக்குமாறு பிரதமரை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு எஸ்பி வேலுமணி திரு

அன்பழகன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திருமதி ராஜலட்சுமி உள்ளிட்ட அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இதனிடையே மும்மொழித் திட்டத்தை எதிர்த்துள்ள முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதே போல் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் வரவேற்றுள்ளார்

கைலாஷ் சவுத்ரி தெரிவித்துள்ளார்

சகோதர சகோதரிகளிடையே அன்பை பரிமாறிக் கொள்ளும் ரக் ஷா பந்தன் பண்டிகை இன்று வட மாநிலங்களில் கொண்டாடப்பட்டது சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் கரங்களில் ராக்கி எனப்படும் வண்ணக் கயிறுகளைக் கட்டி பரஸ்பர நேசத்தை வெளிப்படுத்துவது இவ்விழாவின் சிறப்பு அம்சமாகும் பிரதமரின் ஆத்ம நிர்பார் பாரத் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு சீன ராக்கிகளைத் தவிர்த்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கிகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ரக் ஷா பந்தன் வாழ்த்துகளை மக்களுக்குத் தெரிவித்துள்ளனர் உலக சமஸ்கிருத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமஸ்கிருத மொழியை பிரபலப்படுத்தி பயிற்றுவித்து பயன்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மிகவும் அழகிய மொழியான சமஸ்கிருதம் நாட்டில் அறிவுக் களஞ்சியமாக பல ஆண்டுகள் நிலவியதாகக் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் பண்டைய நூல்கள் போன்றவை சமஸ்கிருத மொழியிலேயே வேதங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கான திருத்தப்பட்ட விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

மக்கள் சின்ன சின்ன உடல் நலப் பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைக்கு வருவதால் அதிகம் பேர் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒரே இடத்தில் கூடுவதால் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் தெரிவித்துள்ளார்

இவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களை கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது

ஏனாம் பகுதி மக்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மிகவும் சவால் நிறைந்த மாதம் என்றும் கொரோனா நோயைக் கட்டுப்படுத்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்றும் ஏனாம் பகுதி நிர்வாகி திரு சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியின் செய்திச் சேவை பிரிவின் தலைமை இயக்குநராக திரு ஜெய்தீப் பட்நாகர் பொறுப்பேற்றுக் கொண்டார் அகில இந்திய வானொலியின் செய்திச் சேவை பிரிவின் முதன்மை தலைமை இயக்குநராக பதவி வகித்த திருமதி

ஜெய்தீப் பட்நாகர் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்

வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாகக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவகாற்று காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் மலைச்சரிவு மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் அயோத்தியில் ராம்ஜென்ம பூமியில் ராமர் கோவில் கட்டும் பணிக்கு நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா திரும்புபவர்களுக்கு புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது